பிரதமர் திரு

குடிமராமத்து பணிகளால் நீர் நிலைகள் நிரம்பியுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

வங்க கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது

தொடர்ந்து காசி விஸ்வநாதர் ஆலய நடைபாதை திட்டப்பணிகளையும் தொல்பொருள் சாரணாத் தளத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஒளிக்காட்சியையும் பார்வையிடுகிறார் இதனை தொடர்ந்து வாரணாசியில் பூர்ணிமா தினத்தில் கொண்டாடப்படும் உலக பிரசித்தி பெற்ற தீபத்திருவிழாவான தேவ் தீப ஒளி நிகழ்ச்சியை பிரதமர் இன்றுமாலை தொடங்கி வைக்கிறார்

ஜெனோவா உயிரியியல் மருந்தகம் மின்னணு உயிரி நிறுவனம் டாக்டர் ரெட்டிஸ் ஆகிய நிறுவனங்களின் விஞ்ஞானிகளுடனும் மருத்துவ குழுவினருடனும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று அறிவித்துள்ளார்

அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நீச்சல் குளங்கள் விளையாட்டு பயிற்சிகளுக்காக செயல்படவும் பொதுமக்கள் சுற்றுலா தளங்களுக்குள் செல்லவும் அனுமதி வழங்கப்படுகிறது

சமுதாய அரசியல் பொழுது போக்கு மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்கள் அரசின் வழிகாட்டுதலின் படி அடுத்த மாதம் இறுதி வரை நடத்த அனுமதி அளித்தும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்

புதுச்சேரி ஆந்திரா கர்நாடக மாநிலங்களை தவிர பிற மாநிலங்களிலிருந்து தமிழகம் வருபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள இ பாஸ் முறை தொடர்ந்து அமலில் இருக்கும்

சர்வதேச விமான போக்குவரத்திற்கான தடை மத்திய நீட்டிக்கப்பட்டுள்ளதால் இது தொடா்ந்து நீடிக்கும் தமிழ்நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தற்போதுள்ள நடைமுறைகளின் படி எந்தவித தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி நிவர் புயலால் சென்னையில் பாதிக்கப்பட்ட இடங்களை தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதிக்கு சென்ற அவர் நீர் தேங்கி இருக்கும் பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டார்

உதயகுமார் தலைமை செயலாளர் திரு சண்முகம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இதனை தொடா்ந்து துரைப்பாக்கம் பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் அவர் மழை நீர் தேங்காமல் இருப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை துரிதப்படுத்த உள்ளார்

வேளாண் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் ஊரக வளர்ச்சி மின்சாரம் நிதி மீன் மற்றும் நீர்வளத் துறைகளின் செயலர்கள் தலைமையிலான இக்குழு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுர் கடலூர் மாவட்டங்களில் புயல் பாதித்த பகுதிகளை இக்குழுவினர் பார்வையிட உள்ளனர்

பி

இதில் வாக்காளர் பட்டியல் தொடர்பாகவும் சிறப்பு வாக்காளர் முகாம் தொடர்பாகவும் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது

பஞ்சாப் அமிர்த்சரஸில் உள்ள பொந்கோவிலில் காலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இந்நாளை ஒட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கைய்யா நாயிடு பிரதமர் திரு

வெங்கைய நாயுடு தலைமையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு இன்று தொடங்குகிறது காணொலி மூலம் நடைபெறும் இம்மாநாட்டில் இந்தியா சீனா ரஷ்யா கஸ்கஸ்தான் ஆ

ப்கானிஸ்தான் பெலாரஸ் ஈரான் மங்கோலியா உள்ளிட்ட நாட்டு தலைவர்கள் பங்கேற்கின்றனர்

திருச்சி மாவட்ட தலைமை சித்த மருத்துவமனையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் டாக்டர் காமராஜ் கலந்துகொண்டு நோய் எதிர்ப்பு சக்தி தரும் உணவுகள் மருந்துகள் வாழ்க்கை முறைகள் குறித்து விளக்கினார்

இதுகுறித்து மதுரை விற்பனை குழு செயலாளர் வி

புவியரசன் தெரிவித்துள்ளார்